மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனினாமி பேரவையில் கெரிவித்குள்ளார்

அமைச்சர் திரு அனந்த் குமார் தெரிவித்துள்ளார்

இத்தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று அவர் அளித்த அறிக்கையில் ஈரோடு

விதி மீறல்களில் ஈடுபட்டதாக சென்ளை மலையேற்ற சங்கம் மற்றும் ஈரோடு டூர் டி இண்டியா நிறுவனங்கள் மற்றும் போடி முந்தல் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேர் மீது வனச் சுட்டத்தின்கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் வனவர் ஒருவரும் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்தீ விபத்து குறித்து விசாரிக்க மாநில பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலர் திரு அதுல்ய மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டு மாதத்தில் இச்சம்பவம் குறித்தும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்வார் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழகத்தில் சுட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று அவர் அளித்த அறிக்கையில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு உகந்த மாநிலமாக தமிழகம் நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார் காவல் துறையினருக்கான பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தவறானது என்று கூறிய அவர் ஒவ்வொரு ஆண்டும் பணி நியமனம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்

காவல் துறைக்கு தேவையான கட்டங்கள் காவலர் குடியிருப்புகள் ஆண்டுதோறும் கட்டித்தரப்படுவதாகவும் அவர் கூறினார் காவல் துறையில் நடக்கும் தற்கொலை சம்பவங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் குடும்ப பிரச்சினை உடல்நலக் கோளாறு உள்ளிட்ட சில தனிப்பட்ட காரணங்களால் காவல் ஆளிநர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் காவலர்களின் பணி நேரம் வரன்முறைப்படுத்தப்பட்டு யோகாசனம் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் காவல் அலுவலகம் மற்றும் குடியிருப்புகளில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

பேரவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு முக ஸ்டாலின் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அஇஅதிமுக மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதற்கு பதில் அளித்து பேசிய துணை முதலமைச்சர் உச்சநீதிமன்றம் அளித்த காலக்கெடு முடிவடைந்தபின் காவிரி மேவாண்மை வாரியத்தை அமைக்காவிட்டால் மத்திய அரசு மீது கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்வா தீர்மானத்திற்கு ஆதரவாக தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பது குறித்து மீண்டும் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை அழைத்து முடிவெடுக்கலாம் என்று கூறினார்

பேரவையில் இன்று பட்ஜெட் விவாதத்தின் போது காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி விஜயதரணி பேசிய போது எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தமிழ் தாய் சிலை விரைவில் திறக்கப்படும் என்றார்

பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் சென்னை நகரை பொறுத்தவரையில் இடம் தேர்வு செய்வதில் சிரமம் உள்ளதால் காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவித்தார் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு அபுபக்கர் திரு கருணாஸ் திரு தனியரசு திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் இன்று பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் தாங்கள் கொடுத்திருந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து பிரச்சினை எழுப்பினர் கால தாமதமாக கடிதம் கொடுத்ததால் அரசிடமிருந்து உரிய பதில் வந்ததும் அதனை எடுத்துக்கொள்வதாக பேரவைத் தலைவர் திரு தனபால் கூறினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் நான்கு பேரும் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்

தெலுங்கு தேசம் அஇஅதிமுக உறுப்பினர்கள் இரு அவைகளிலும் மையப் பகுதிக்கு வந்து முழக்கமிட்டதால் நடவடிக்கைகள் முடங்கின இதனையடுத்து அவைகள் ஒத்திவைக்கப்பட்டன பின்னர் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே காவிரி மேலாண்மை வாரியத்தை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி உடனடியாக அமைத்துத் தரவேண்டும் என்று வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி போராட்டம் நடத்தினர் மத்திய அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதை தடுக்கவே அஇஅதிமுக நாடாளுமன்றத்தை முடக்குவதாக சமாஜ்வாதி கட்சி குற்றம்சாட்டியுள்ளது நாடாளுமன்ற அஇஅதிமுக தலைவர் திரு தம்பிதுரை செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிஜேபி அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்ற சமாஜ்வாதி கட்சியின் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்தார்

மத்திய அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் அதை சந்திக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த் குமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு அவைகளிலும் மத்திய அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறும் என்றார் கடந்த இரு வாரங்களாக நாடாளுமன்றம் செயல்படாததற்கு முக்கிய எதிர்கட்சியான காங்கிரஸே காரணம் என்று அவர் குற்றம்சாட்டினார்

உடல் நலக்குறைவு காரணமாக சென்னை மருத்துவனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார் கடலூர் புநீமுஷ்ணத்தைச் சேர்ந்த ஜீயர் இந்த மடத்தின் கீழ் பல்வேறு கல்வி நிறுவளங்களை நிர்வகித்து வந்தார் ஜீயரின் இறுதி சடங்குகள் நாளை திருச்சியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளி கட்டடங்கள் தேசிய கட்டட விதிகளின் படி கட்டுப்பட்டுள்ளதா குழந்தைகள் பாதுகாப்பு விதிகள் கடைப்பிடிக்கப்படுகின்றனவா என்பது குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட அளவில் குழு அமைக்குமாறு மாநில பள்ளிக் கல்வித் துறை இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி செல்வி இந்திரா பானர்ஜி தலைமையிலான பெஞ்ச் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது காவலர்களின் குறை தீர்க்க நிபுணர்கள் அடங்கிய குழுவை உடனடியாக அமைத்து உறுப்பினர் பட்டியலை வரும் வியாழக்கிழமைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உக்கரவிட்டுள்ளகு

தலைமை நீதிபதி செல்வி இந்திரா பாளர்ஜி அமர்வு முன்பு அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று இரு தரப்பிலும் எழுத்துபூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டன மாவட்ட செய்திகள் மதுரை மாநகராட்சி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வளர்ச்சி திட்டப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு அனீஷ் சேகர் இன்று ஆய்வு செய்தார்